நிதின் கட்காரி உறுதி அளித்திருக்கிறாா்

பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

குணமடைந்ததை அடுத்து மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர்

படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையா் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளாா்

நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதம் திரு

இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது இந்தக் கூட்டம் தில்லியில் உள்ள பிரதம் திரு நரேந்திரமோடியின் இல்லத்தில் நடைபெறும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

அமித் ஷா கூறியிருக்கிறார் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதம் திரு

இந்நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பாராட்டத்தக்க வகையிலான ஒருங்கிணைப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு தொழில்களை மீண்டும் துவக்குவதற்கு அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று தொழில் துறையினருக்கு மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் சிறு குறு நடுத்தரத் தொழில்துறை அமைச்சா் திரு நிதின் கட்காரி உறுதி அளித்திருக்கிறாா் இந்திய தொழில் வாத்தக சும்மேளமான பிஃக்கி பிரதிநிதிகளுடன் வலைத்தளம் மூலமாக நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் இது தொடர்பாக அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் குறித்தகால கடன்கள் மற்றும் தொழிலைத் தொடர்ந்து நடத்துவதற்கான மூலதனக் கடன்கள் ஆகியவற்றை மறுசீரமைப்பதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதியளித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சிறு குறு நடுத்தரத் தொழில்களை குறிப்பிட்ட அமைச்சர் திரு கட்காரி அவர்களின் சிரமங்கள் குறித்தும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அரசு அறிந்திருக்கிறது என்றார்

தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தின் கீழ் இந்த கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளா் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிரச்சினைகளை மாநில அரசுகள் ஒத்துழைப்புடன் தீர்வு காணப்படும் இந்த கட்டுப்பாட்டு அறைகளை தொழிலாளா்கள் தங்களது செல்பேசி வாட்ஸ் ஆப் மின்னஞ்சல் ஆகியவற்றின் மூவம் தொடர்பு கொள்ளலாம் என்று தொழிலாளா் நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

பீலா ராஜேஷ் கூறியிருக்கிறார்

அவர்களை மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் கைத்தட்டி வழியனுப்பி வைத்தனர்

சண்முகசுந்தரம் அறிவித்துள்ளார்

தங்கமணி கூறியிருக்கிறாா் நேற்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

இதனை நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையா் திரு

இம்மையங்களில் இருந்து பெறப்படும் மாதிரிகளை ஆய்வகங்களுக்கு அனுப்பி இந்நோய் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனை நடத்தப்படுகிறது

தமிழகத்தில் கிழக்கு கடலோரப் பகுதியில் மீன்பிடி தடைக்காவம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இதனால் நாகை மாவட்டத்தில் அனைத்து படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னையில் இன்று நடைபெறுவதாக இருந்த அனைத்துக்கட்சி கூட்டம் காணொலிக்காட்சி வாயிலாக நாளை நடைபெறும் என்று திமு க தலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கின்ற நேரத்தில் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று காவல்துறை நோட்டஸ் கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார்

உலக சுகாதார நிறுவனத்திற்கு அமெரிக்கா அளித்துவரும் நிதியுதவி நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிபா் திரு டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறாா்

அமெரிக்காவின் அடுத்த அதிபராக அனைத்து தகுதிகளையும் கொண்டவராக முன்னாள் துணை அதிபர் திரு ஜோ பிடன் திகழ்வதாக முன்னாள் அதிபர் திரு பராக் ஒபாமா கூறியிருக்கிறா் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ரத்தான விமான டிக்கெட்டுகளுக்கான கட்டணம் திருப்பி அளிக்கப்படமாட்டாது என்றும் பயண தேதியை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படும் என்றும் தனியாா விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன